கார்கில் போர் வெற்றிக்கு காரணமான ராணுவ வீரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் பிரதமர் திரு நரேந்திரமோடி போற்றிப் புகழ்ந்துள்ளார்

விகிதம் மற்ற நாடுகளை விட அதிகமாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அசாம் மற்றும் பீகார் மாநிலங்களில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

தமிழ்நாட்டில் இன்று தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது கார்கில் போரில் வெற்றியை பெற்றுத் தந்த வீரர்களுக்கும் அவர்களின் தாய்மார்களுக்கும் வீர வணக்கம் செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமர் நாட்டு மக்களிடம் மனம் திறந்து பேசும் ுமன் கி பாத் உரையில் கார்கில் போர் வெற்றி தின வாழ்த்துக்களை மக்களுக்கு தெரிவித்து கொண்டார்

கார்கில் போர் நடைபெற்ற போது நிலவிய சூழ்நிலையை நாடு என்றுமே மறக்காது நமது நாட்டின் நிலத்தை அபகரிப்பதற்கு கனவு கண்ட பாகிஸ்தான் அந்த நாட்டின் உள்பூசல்களில் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காகவும் திட்டமிட்டு கார்கில் போரை நடத்தியது என்று பிர்தமர் குறிப்பிட்டார் பாகிஸ்தானும் நல்லுறவை மேம்படுத்த இந்தியா முயற்சிகளை மேற்கொண்ட நேரத்தில் முதுகில் குத்துவது போல் அந்த நாடு செயல்பட்டது என்று பிரதமர் கூறினார் இந்திய ராணுவ வீரர்கள் தங்களது பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி வெற்றியை ஈட்டியதாகவும் உலகம் முழுவதும் இந்த வெற்றியைக் கவனித்தது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் கார்கில் போர் வெற்றி தினத்தை இன்று நாடு முழுவதும் மக்கள் கொண்டாடுகிறார்கள்

இன்று நாள் முழுவதும் கார்கில் வெற்றியை ஈட்டித் தந்த நமது ராணுவ வீரர்களின் வரலாறுகளை அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இளைஞர்களுக்கு பிரதமர் வேண்டுகோளும் விடுத்தார் கார்கில் போரின் போது அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் செங்கோட்டையில் இருந்து ஆற்றிய உரையை பிரதமர் நினைவுகூர்ந்தார் நமக்கு ஒரு சங்கடம் ஏற்படும் போது நம்மை விட ஏழ்மையாக இருக்கும் மக்களைப் பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற காந்தியடிகளின் வார்த்தைகளை வாஜ்பாய் சுட்டிக் காட்டியதை பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டார் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் இன்னொரு மந்திரத்தையும் சொல்லி இருக்கிறார் எந்தவொரு முக்கியமான முடிவையும் எடுக்கும் முன்பாக நமது முயற்சிகள் கடினமான மலைச் சிகரங்களில் தங்கள் இன்னுயிர்களைத் தியாகம் செய்து வரும் வீரர்களுக்கு பெருமையைச் சேர்க்குமா என்று எண்ணிப் பார்க்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கூறினார் வாஜ்பாயின் மந்திரம் இன்றைய சூழ்நிலையிலும் பொருந்தக் கூடியவை என்றும் பிர்தமர் குறிப்பிட்டார் கார்கில் போர் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

ஆபரேஷன் விஜய் என்ற பெயரிடப்பட்ட கார்கில் போர் லக்கும் அதிகமான நாட்கள் நடைபெற்றது இந்த போர் வெற்றி தினத்தை முன்னிட்டு மத்திய பாதுகாப்பு துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவுச் சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் பாதுகாப்பு துறை இணை அமைச்சர் ஸ்பாத் நாயக் முப்படைத் தளபதி பிபின்ராவத் ராணுவத் தளபதி மனோஜ் முகுந்த் நவானே கடற்படைத் தளபதி கரம்பீர்சிங் விமானப்படைத் தளபதி ராகேஷ்குமார் ஆகியோரும் மரியாதை செலுத்தினர் கார்கில் போர் வெற்றி என்பது இந்தியாவின் பெருமை வீரம் மற்றும் உறுதியான தலைமைக்கு அடையாளமாக விளங்குகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு தமது ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள திரு அமித்ஷா கார்கில் மலைச் சிகரங்களில் எதிரிகளுடன் வீரமாக போர் புரிந்து விரட்டியடித்த நமது வீரர்களுக்கு தலைவணங்குகிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்

ஒரு உயிரிழப்பு என்பதே துயரமானது என்றாலும் இந்தியாவில் லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியிருக்கிறோம் என்று அவர் தெரிவித்தார்

பொது வெளியில் செல்லும் போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார் நோய்த் தொற்றில் இருந்து நாட்டை முழுமையாக மீட்பதற்கு வரும் சுதந்திர் தினத்தன்று மக்கள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் கிராமங்களில் மேற்கொள்ளப்படும் நோய்த் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார்

பி எஸ்

பள்ளி இறுதித் தேர்வில் முதலிடம் பெற்ற நாமக்கல்லைச் சேர்ந்த மாணவி கனிகாவுக்கும் அவரது தந்தைக்கும் காணொலி வாயிலாக பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்தார்

அசாம் மற்றும் பீகார் மாநிலங்களில் வெள்ள நிவாரணப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன

துர்பி பர்பெட்டா மோரிகான் கோல்பெரா ஆகிய மாவட்டங்களில் வெள்ளத்தால் அதிக சேதங்கள் ஏற்பட்டுள்ளன

தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் மாநில மீட்பு படையினரும் இணைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் நிவாரணப் பணிகளில் முன்னேற்றம் காணப்படுவதாக மாநில அரசின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பீகார் மாநிலத்தில் தர்பங்கா முசாபர்நகர் கோபால்கஞ்ச் மற்றும் சீதாமார்கி மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் அதிகமான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன

வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து ஒரு லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர்

டெல்லி ராணுவ மருத்துவமனைக்கு குடியரசு தலைவர் திரு

ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று ஏற்கனவே அரசு அறிவித்திருந்தது மாநிலம் முழுவதும் கடைகள் பெட்ரோல் பங்க்குகள் வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தன மருத்துவம் சார்ந்தப் பணிகள் பால் செய்தித்தாள் விநியோகம் போன்றவை தவிர மற்ற சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருந்தன டாக்ஸி ஆட்டோ போன்ற பொது போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது முக்கிய நகரங்களில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டனர்